நிர்மலா சீத்தாராமன் கூறியுள்ளார் பொது முடக்கத்தால் இ வர்த்தகத் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மத்திய அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் குறித்து இன்று இத்துறையினருடன் வீடியோ ஆலோசனை மேற்கொண்டார் தமிழகத்தில் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை மாநில என்று உறுதிப்படுத்தும் அரசு முதலமைச்சர் திரு எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரியில் மளிகை மற்றும் காய்கறிகளை வீட்டிற்கே எடுத்துச் சென்று மக்களுக்கு வழங்க மாநில அரசு திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது

நிர்லா சீதாராமன் கூறியுள்ளார்

கொரோனா வைரஸ் நிலவரங்களைக் கருத்தில் கொண்டு ரிசர்வ் இன்று அறிவித்துள்ள நடவடிக்கைகளை மத்திய தகவல் வங்கி ஒலிபரப்புத் துறை அமைச்சர் திரு பிரகாஷ் ஜவுடேகர் வரவேற்றுள்ளார் ரிசர்வ் வங்கி முடிவுகளால் வீட்டுக் கடன் வாகனக் கடன் மற்றும் இதர கடன்களை வாங்கியவர்களுக்கு ஆறுதலாக இருக்கும் என்றும் தொழில் வர்த்தகத் துறையினருக்கு வட்டிச் சுமை குறையும் என்றும் அவர் கூறியுள்ளார் வங்கிக் கிளைகள் மூடப்படுவதாக வெளியாகும் வதந்திகளை மக்கள் நம்பவேண்டாம் என மத்திய நிதி அமைச்சகம் கேட்டுக் கொண்டுள்ளது வங்கிக் கிளைகள் செயல்பட்டுக் கொண்டுதான் இருப்பதாகவும் வாடிக்கையாளர்களுக்கான வங்கி சேவைகள் தொடர்ந்து வழங்கப்படும் என்றும் ட்விட்டர் செய்தி ஒன்றில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது நாடு முழுவதும் வங்கிக் கிளைகள் மற்றும் ஏடிஎம் களில் ரொக்கப்பணம் போதிய அளவில் இருப்பதாகவும் தெரிவிக்கப் பட்டுள்ளது கொரோனா வைரஸ் பொது முடக்கத்தினால் இ வர்த்தகம் மற்றும் சரக்குப் போக்குவரத்துத் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகளைத் தீர்ப்பது குறித்து தொழில் வர்த்தகம் மற்றும் ரயில்வே துறை அமைச்சர் திரு

அமேசான் ப்ளிப்கார்ட் வால்மர்ட் பிக் பாஸ்கெட் ஸ்விகி சோமேட்டோ பே டிஎம் உள்ளிட்ட இ வர்த்தக நிறுவனங்களின் பிரதிநிதிகள் இந்த வீடியோ மாநாட்டில் பங்கேற்றனர் மத்திய சுகாதார அமைச்சகம் ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்தை அத்தியாவசிய மருந்தாக அறிவித்து அதன் விற்பனை மற்றும் வினியோகத்திற்கு புதிய கட்டுப்பாடுகளை விதித்துள்ளது கொரோனா வைரஸ் தாக்குதலால் ஏற்பட்டுள்ள அவசர நிலையை எதிர்கொள்ள ஹைட்ராக்சி குளோரோக்வின் மருந்து மிக அவசியமாக இருப்பதால் இவ்வாறு முடிவு செய்யப் பட்டுள்ளதாக அரசிதழ் அறிவிக்கையில் அமைச்சகம் தெரிவித்துள்ளது மருந்து மற்றும் மருத்துவ உபகரணங்களின் உற்பத்தி மற்றும் வினியோகத்திற்குத் தேவையான இடுபொருட்கள் மற்றும் ஆட்களின் போக்குவரத்தை தடையின்றி பராமரிக்குமாறு மாநில மற்றும் யூனியன் பிரதேச அரசுகளை மத்திய மருந்து விலை நிர்ணய ஆணையம் கேட்டுக் கொண்டுள்ளது மாநில அரசுகள் இதுதொடர்பாக மாவட்ட ஆட்சியர்கள் மற்றும் இதர அதிகாரிகளுக்கு உரிய அறிவுறுத்தல்களை வழங்க வேண்டும் என்றும் ஆணையம் கூறியுள்ளது அனைத்து மாநிலங்கள் மற்றும் யூனியன் பிரதேசங்களிலும் வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்கு இடையே சமூக இடைவெளியை பராமரிக்க நடவடிக்கை எடுக்கப்பட வேண்டுமென மத்திய உள்துறை அமைச்சகம் அறிவுறுத்தியுள்ளது இதற்கு ஏதுவாக வெளிமாநில தொழிலாளர்கள் மற்றும் மாணவர்களுக்குத் தேவையான உணவு மற்றும் உறைவிட வசதிகளை பொது முடக்கக் காலம் முழுவதற்கும் வழங்க மாநில அரசுகள் நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்றும் வலியுறுத்தப் பட்டுள்ளது அரசின் நடவடிக்கைகள் குறித்து சம்பந்தப்பட்ட பிரிவினரிடையே விழிப்புணர்வை ஏற்படுத்தவும் உணவு வினியோகம் உள்ளிட்ட பணிகளை மேற்கொள்ளவும் அரசுசாரா அமைப்புகளின் உதவியை மாநில அரசுகள் கோரிப் பெறலாம் என்றும் உள்துறை அமைச்சகம் தெரிவித்துள்ளது

லாவ் அகர்வால் இன்று புதுடில்லி யில் செய்தியாளர்களடம் தெரிவித்தார்

இந்தியா வில் கொரோனா வைரசின் சமூகப் பரவலுக்கு ஆதாரங்கள் இல்லை என்று இந்திய மருத்துவ ஆராய்ச்சிக் கழகத்தைச் சேர்ந்த டாக்டர் ரமண் கங்காகேத்கர் இந்த செய்தியாளர் கூட்டத்தில் கூறினார் பிரதமர் திரு நரேந்திர மோடி இன்று தமிழக முதலமைச்சர் திரு எடப்பாடி

கொரோனா வைரஸ் பரவாமல் தடுக்கும் வகையில் மக்கள் நடமாட்டத்தைக் கட்டப்படுத்தவும் அத்தியாவசியப் பொருட்கள் மற்றும் சேவைகளைத் தடையின்றி வழங்கவும் தமிழக அரசு எடுத்து வரும் நடவடிக்கைகளை முதலமைச்சர் பிரதமரிடம் எடுத்துக் கூறி இந்நடவடிக்கைகள் தடைக்காலம் முழுவதும் தொடர்ந்து மேற்கொள்ளப் படும் என உறுதி அளித்தார் புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பொது முடக்கம் காரணமாக வீட்டில் இருந்து வெளியே வர முடியாதவர்களுக்கு தேவையான காய்கறிகள் மற்றும் மளிகைப் பொருட்களை வீட்டிற்கே எடுத்துச் சென்று வழங்க மாநில அரசு வணிகர் கூட்டமைப்புடன் இணைந்து புதிய திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது

அருண் தெரிவித்துள்ளார்

கிராமப் புறங்களிலும் சுயஉதவிக் குழுக்கள் மூலம் அத்தியாவசியப் பொருட்களை மக்களுக்கு வினியோகிக்க புதுச்சேரி அரசு திட்டமிட்டு வருகிறது புதுச்சேரியில் அத்தியாவசியப் பொருட்கள் தடையின்றி கிடைப்பதை அரசு உறுதிப்படுத்தி வருவதால் பொதுமக்கள் அச்சங்களைத் தவிர்த்து அரசுடன் ஒத்துழைக்க வேண்டுமென மாநில வருவாய் துறை அமைச்சர் திரு

இதுகுறித்து அவர் மேலும் கூறுகையில்

சிவா தமது தொகுதி மேம்பாட்டு நிதியில் இருந்து முதலமைச்சர் திரு

விடுதலை சிறுத்தைகள் கட்சியின் நாடாளுமன்ற உறுப்பினர்கள் திரு

திருமாவளவன் திரு

புதுச்சேரியில் கொரோனா வைரஸ் பரவாமல் தடுப்பதற்கான பொது முடக்கத்தை ஒட்டி சாலைகளின் மக்கள் நடமாட்டதைக் கட்டப்படுத்தும் பணியில் ஈடுபட்டுள்ள போலீசார் இன்று பணிக்குச் செல்லும் சுகாதாரத் துறை ஊழியர்களுக்கு பூச்செண்டு கொடுத்து வாழ்த்து தெரிவித்தனர் கொரோனா வைரஸ் அபாயத்திற்கு இடையிலும் சிகிச்சையில் தொடர்ந்து ஈடுபட்டுள்ள டாக்டர்கள் செவிலியர்கள் மற்றும் இணை மருத்துவப் பணியாளர்களை அனைவரும் ஊக்குவித்தல் அவசியம் என்றும் போலீசார் கூறினர் புதுச்சேரியில் ஜீவா நகரைச் சேர்ந்த கணேஷ் சோலைநகரைச் சேர்ந்த ரஞ்சனி ஆகியோரின் திருமணம் கொரோனா வைரஸ் நிலவரங்கள் காரணமாக வாழைக்குளம் செங்கழுநீர் அம்மன் கோவிலில் மிக எளிய முறையில் நடைபெற்றது திருமணத்திற்கு குறைந்த எண்ணிக்கையில் மட்டுமே உறவினர்கள் அழைக்கப்பட்டு இருந்தனர் திருமணத்திற்கு வந்தவர்களுக்கு சந்தனத்திற்கு பதிலாக வாசலில் வைத்தே சானிடைசர் வழங்கப்பட்டது மணமக்கள் புரோகிதர் உட்பட அனைவரும் முகக் கவசம் அணிந்திருந்தனர்

இன்று நோய் தாக்குதல் கண்டறியப் பட்டவர்களில் இருவர் ஏற்கனவே மதுரையில் கொரோனா வைரசால் உயிர் இழந்தவரின் குடும்பத்தினர் என்றும் தகவல் வெளியாகி உள்ளது

பொது முடக்கத்தால் இ வர்த்தகத் துறையில் ஏற்பட்டுள்ள பிரச்சனைகள் மத்திய அமைச்சர் திரு பீயுஷ் கோயல் இன்று குறித்து இத்துறையினருடன் வீடியோ ஆலோசனை மேற்கொண்டார்

எடப்பாடி பழனிசாமி பிரதமரிடம் உறுதி அளித்துள்ளார் புதுச்சேரியில் மளிகை மற்றும் காய்கறிகளை வீட்டிற்கே எடுத்துச் சென்று மக்களுக்கு வழங்க மாநில அரசு திட்டம் ஒன்றைத் தொடக்கியுள்ளது இத்துடன் இந்த செய்தியறிக்கை நிறைவுபெறுகிறது